தோதல் சீர்த்திருத்தநடவடிக்கைகள் தொடர்பானஅனைத்துக் கட்சிகூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது

இணையமைச்சர் திருபொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார்

மின்கடை புகார்கள் மீதுடடவுக்குடன் நடவடிக்கைஎடுப்பதற்கானவசதிகள் மேம்படுத்தப்பட்டுவருவதாகமின்துறைஅமைச்சர் திரு தங்கமணிகூறியுள்ளார்

தேர்தல் செலவினங்களுக்கானஉச்சவரம்பு பிரச்சாரம் நிறைவடைந்தபின்னரும் சமூக வலைதளங்கள் பயன்படுத்தப்படுவதைதடுப்பதஉள்ளிட்டபல்வேறுஅம்சங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படஉள்ளது அரசியல் கட்சிகளில் மகளிர் பிரதிநிதித்துவத்தைஅதிகரிப்பதுகுறித்தும் இதில் ஆலோசிக்கப்படஉள்ளது வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்தல் நீக்குதல் போன்றநடவடிக்கைகளைமேற்கொள்வதில் வெளிப்படைதன்மையைமேலும் உறுதிசெய்வதுகுறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படஉள்ளது தேர்தலில் பிஜேபிவலுவானகூட்டணியைதமிழகத்தில் ஏற்படுத்தும் மக்களவைத் என்றமத்திய இணையமைச்சள் திருபொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார்

மின்விநியோகம் தொடர்பான புகார்கள் மீதுடடனுக்குடள் நடவடிக்கைஎடுப்பதற்குவகைசெய்யும் கணினிகட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுவருவதாகமின்துறைஅமைச்சர் திரு தங்கமணிகூறியுள்ளார் நாமக்கல்வில் கணினிமயமாக்கப்பட்டதானியங்கிமின்தடைபழுதுநீக்கும் மையத்தைநேற்றுதிறந்துவைத்தபின்னா் செய்தியாளா்களிடம் அவா் பேசினாா்

கல்விவள்ச்சியிலும் மனிதவளமேம்பாட்டிலும் தமிழகம் முன்னணியில் உள்ளதாககைத்தறித் துறைஅமைச்சர் திரு ஒ எஸ் மணியன் கூறியுள்ளார் நாகையில் வேலைவாய்ப்பு முகாமினைதொடங்கிவைத்துஅவர் பேசினார்

சமூகவைதளத்தில் இக்கருத்தைபதிவு செய்துள்ளஅவர் கடந்தநான்காண்டுகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ளசீர்த்திருத்தநடவடிக்கைகளைபட்டியலிட்டுள்ளார் தொடர்பாகசர்வதேசசெலாவணிநிதியம் வெளியிட்டுள்ளஅறிக்கையும் பொருளாதாரம் இதனையேவெளிப்படுத்தியுள்ளதாகவும் அமைச்சா் குறிப்பிட்டுள்ளாா்

இப்பதவிகளுக்காளவேட்புமனுதாக்கல் நேற்றுடன் முடிவடைந்துள்ளநிலையில் இவர்கள் இருவர் மட்டுமே இப்பதவிகளுக்குமதுதாக்கல் செய்துள்ளனர் இதன் காரணமாக அவா்கள் இருமனதாகதேர்ந்தெடுக்கப்பட்டதற்கானஅறிவிப்பு நாளைசென்னையில் நடைபெறஉள்ளதிமுகபொதுக்குழுகூட்டத்தில் வெளியாகும் என்றுஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

இந்ததிட்டத்தின் கீழ் நடப்பாண்டில் இதுவரை மூன்றுமுகாம்கள் நடத்தப்பட்டுள்ளதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

இதில் ஏராளமானோர் பங்கேற்றுசிகிச்சைபெற்றதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

அமெரிக்காவின் ஃப்ளோரிடாவில் நடைபெற்றதுப்பாக்கிச் சம்பவத்தில் மூன்றபோ் உயிரிழந்தனர் வெளியுறவு அமைச்ச் திருமதி சுஷ்மாசுவராஜ் அரசுமுறைபயணமாகவியட்நாம் சென்றடைந்தாா் நேபாளத்தில் படகுகவிழ்ந்துவிபத்துக்குள்ளானதில் இரண்டுபேர் உயிரிழந்தனர்

தேசியநெடுஞ்சாலையில் நிலச்சரிவு ஜம்மு டறீநகர் காரணமாக இரண்டுநாட்களாகநிறுத்தப்பட்டிருந்தபோக்குவரத்தமீண்டும் தொடங்கியுள்ளது

சூதிரைசவாரிபிரிவில் இரண்டுவெள்ளிப் பதக்கங்களும் பிரிட்ஜ் பிரிவில் இரண்டுவெண்கலப் பதக்கங்களும் கிடைத்தன

ஆடவா் குத்துச் சண்டைகாலிறுதிக்குமுந்தையகற்றுஆட்டங்களில் சிவதாப்பாமற்றும் மனோஜ் குமார் தோல்வியடைந்தனர்

டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாகாலிறுதிக்குமுன்னேறியது பதக்கம் வென்றவீரர்களுக்குபிரதம் திருநரேந்திரமோடிபாராட்டுதெரிவித்துள்ளார்

உலககோப்பைகேரம் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாபட்டம் வென்றது